உடல்நிலை காரணமாக தம்மீதான விசாரணையை ஆன்டிகுவாவில் மேற்கொள்ள வேண்டும் என்ற வைர வியாபாரி மெகுல் சோக்ஸியின் கோரிக்கையை அமலாக்கத்துறை இயக்குநரகம் நிராகரித்துள்ளது

திரு அதுல் ராய் வாரணாசி நீதிமன்றத்தில் சரணடைந்தார் ஈரான் மீது கூடுதல் தடைகள் நாளை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது

அணியை வென்றது

இறுதியாட்டத்தில் இந்திய அணி ஜப்பான் அணினய எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறை நிபுணர்களுடன் தாம் மேற்கொண்ட ஆலோசனை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் பொருளாதாரம் வேலைவாய்ப்பு விவசாயம் நீர்வளம் ஏற்றுமதி கல்வி மற்றும் ககாதாரத்துறை குறித்து அவர்களுடன் பயன்மிக்க உரையாடலை தாம் மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் புத்தில்லியில் நேற்ற நித்தி ஆயோக் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் நாற்பதுக்கும் மேற்பட்ட பொருளாதார நிபுணர்களுடன் பொருளாதார கொள்கை குறித்து ஆவோசனை நடத்தினார் இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொருளாதாரம் குறித்து இக்கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை வழங்கிய அனைவருக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை இணையமைச்சர் திரு ராவ் இந்தர்ஜித் சிங் நித்தி ஆயோக் துணைத்தலைவர் திரு ராஜீவ் குமார் முதன்மை செயல் அதிகாரி திரு அமிதாப் கன்ட் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்

வங்கியில் மோசடி செய்து நாட்டை விட்டு வெளியேறியுள்ள வைரவியாபாரி மெகுல் சோக்ஸி தமது உடல்நிலை காரணமாக தம்மீதான விசாரணையை ஆன்டிகுவாவில் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை அமலாக்கத்துறை இயக்குநரகம் நிராகரித்துள்ளது இதுகுறித்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பிரமாண பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்துள்ளது அதில் ஆம்புலன்ஸ் வசதியுடன் கூடிய விமானம் மற்றும் மருத்துவ நிபுணர்களின் உதவியுடன் மெகுல் சோக்ஸியை இந்தியாவிற்கு கொண்டு வந்து விசாரிக்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது முன்னதாக ஆன்டிகுவாவிலோ அல்லது காணொளி காட்சி மூலமோ தன்னிடம் விசாரணை நடத்தப்படவேண்டும் என்று மும்பை உயர்நீதிமன்றத்தில் மெகுல் சோக்ஸி மனுதாக்கல் செய்திருந்தார் சிகிச்சைக்காகவே தாம் நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் அவர் கூறியிருந்தார் ஆனால் அமலாக்கத்துறை இயக்குநரகம் இதை நிராகரித்தது இந்தியாவில் சிறந்த மருத்துவ வசதிகள் இருப்பதால் மெகுல் சோக்ஸி நாடு திரும்ப உத்தரவிட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை இயக்குநரகம் தெரிவித்தது

ஜம்முவில் உள்ள அக்லூர் பகுதியில் ராணுவ தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் நேற்று ஆய்வு நடத்தினார் எல்லைக்கோட்டுப்பகுதியில் நடைபெற்று வரும் அத்துமீறிய சம்பவங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார் அவருடன் வடக்கு மண்டல தளபதி லெப்டினன்ட் ஜென்ரல் ரன்பீர் சிங்கும் ச சென்றிருந்தார் அங்குள்ள ராணுவ வீரர்களுடனும் ஜென்ரல் பிபின் ராவத் உரையாடியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பகுஜன் சுமாஜ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அதுல் ராய் வாரணாசிநீதிமன்றத்தில் சரணடைந்தார்

தம்மை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கல்லூரி மாணவி ஒருவர் கடந்த மாதம் ஒன்றாம் தேதி புகார் அளித்ததை தொடர்ந்து திரு அதும் ராய் மீது முதல் தகவல் அறிக்கையை காவல்துறையினர் பதிவு செய்தனர் ஆனால் தம்மீதான குற்றச்சாட்டை அவர் மறுத்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் கோஸி மக்களவைத் தொகுதி உறப்பினராக அவர் சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்

முன்னாள் மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு எஸ் எஸ் அலுவாலியா தலைமையில் சென்ற இக்குழு தமது அறிக்கையை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா விடம் சமர்ப்பிக்கவுள்ளனர் இதற்கிடையே சும்பவம் நடந்த இரண்டு நாட்களுக்குப்பிறகு அப்பகுதியில் இயல்பு நிலை திரும்பிவருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறு தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார்

ஆனால் நீதிபதி பற்றாக்குறையால் பல்வேறு முக்கியமான வழக்குகளை விசாரிக்க போதுமான அரசியல் சாசன அமர்வுகளை அமைக்க முடியவில்லை என்றும் அவர் கட்டிக்காட்டியுள்ளார்

கப்பற்படைக்கு தேவையான நான்கு போர் கப்பல்களை கட்டும் பணியில் தாமதம் ஏற்படாது என்று மஸ்கான் டாக் கப்பல் கட்டும் நிறுவனம் தெரிவுப்படுத்தியுள்ளது மும்பையில் உள்ள கப்பல் கட்டுமான தளத்தில் அண்மையில் சிறிய தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து இந்நிறுவனம் இவ்விளக்கத்தை அளித்துள்ளது குறிப்பிட்ட திட்ட காலத்தில் கட்டுமானப்பணி நிறைவேறும் என்றும் தீ விபத்தால் ஏற்பட்ட சேதம் குறித்து விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அந்நிறுவனத்தின் செய்தித் தொடர்பாளர் திரு அஷிஸ் சிங் கூறியதாக பிடிஐ தெரிவித்துள்ளது

சிவில் விமானப் போக்குவரத்தின் ஏழாவது மிகப்பெரிய சந்தையாக இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக சிவில் விமானப் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் வசந்த் கன்ச் என்ற இடத்தில் விமானப் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறை மற்றும் மேலாண்மை மையத்தை அவர் நேற்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்ச் சிவில் விமானப் போக்குவரத்துக்கான மேலாண்மை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் சா்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் இந்நிகழ்ச்சியில் பேசிய இந்திய விமான நிலைய ஆணையத்தின் தலைவர் டாக்டர் குருபிரசாத் முகோபாத்ரா இத்தகைய வசதிகள் மூலம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் உலகளவில் செயல்பட்டு வரும் சிறந்த அமைப்புகளுடன் ஒப்பிட முடியும் என்று கூறினாா்

ஈரான் மீது கூடுதல் தடைகள் நாளை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது இதுகுறித்து அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தமது டிவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் தனது அணுஆயுத கொள்கையை கைவிட்டால் அந்நாட்டின் சிறந்த கூட்டாளியாக தன் நாடு விளங்கும் என்று அண்மயில் அமெரிக்கா கூறியிருந்த நிலையில் தற்போது தமது நிலையை மாற்றிக்கொண்டுள்ளது அமெரிக்காவின் ஆளில்லா கண்காணிப்பு விமானத்தை சமீபத்தில் ஈரான் சுட்டு வீழ்த்தியதை அடுத்து இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் நிலவி வருகிறது அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு இடையே நிலவி வரும் பதற்றத்தையடுத்து ஈரான் வான்வெளியில் பறப்பதை தவிர்க்க இந்திய விமானத்துறை முடிவு செய்துள்ளன இந்திய விமான போக்குவரத்து துறை தலைமை இயக்குநரகம் இதற்கான ஆலோசனையை விமான நிறுவனங்களுக்கு அளித்துள்ளது எனவே இதற்கான மாற்று வழிகள் குறித்து ஆராய்ந்து வருவதாக ஏர் இண்டியா நிறுவன மேலாண்மை இயக்குநர் அஸ்வினி லோஹானி தெரிவித்துள்ளார்

இந்திய அணியின் பந்து வீச்சாளர் முகமது ஷமி ஹாட்ரிக் உட்பட நான்கு விக்கெட் வீழ்த்தினார் மான்செஸ்டரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் நியூசிலாந்து அணி ஐந்து ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது